பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்பணிக்கிறார்

வரவேற்பு தெரிவித்துள்ளன

ராணுவ வீரர்கள் சுட்டுக்கொண்றனர் குல்காம் மாவட்டத்தில் தரிகாம் பகுதியில் நடந்த தப்பாக்கிச் சண்டையில் காவல்துறை அதிகாரி ஒருவரும் ராணுவ வீரர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர்

அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது

போட்டியில் கடைசி பந்தில் ஆஸ்திரேலியா திரில் வெற்றி பெற்றது

நாடு சுதந்திரம் அடைந்தபின் நாட்டுக்காக தங்கள் உயிரை இழந்த வீரர்களுக்கும் போரில் காயமடைந்த வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தும் வகையில் இந்த போா் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது

ரானுவ வீரர்கள் ஆற்றிய பணிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசும் போது குறிப்பிட்டா் இங்கு வரும் பொதுமக்கள் நமது ரானுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதுடன் இங்கு வருவதை புனித பயணமாக கருதவேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார்

புதுதில்லியில் இன்று தொடங்கும் ரைசிங் இந்தியா மாநாட்டில் பிரதம் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டு பேசுகிறார் இரண்டு நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய முன்னுரிமைகள் குறித்து பிரதம் விளக்க உரை ஆற்றுகிறார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உத்தரப்பிரதேச முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு ரவிசங்கள் பிரசாத் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் மாநாட்டில் பேச இருக்கின்றனர் அரசியலுக்கு அப்பால் தேசிய முன்னுரிமைகள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது

சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய நிதியஸமச்சர் திரு அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் கட்டுமான தொழில் சேவைகளுக்கான வரியை குறைப்பது என முடிவெடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அருண் ஜெட்வி குறைந்த விலை வீட்டுவசதி திட்டங்களுக்கு சேவை வரி எட்டு சதவிதத்திவிருந்து ஒரு சதவிதமாக குறைக்கப்படுவதாகவும் தெரிவித்தாா்

ரியல் எஸ்டேட் துறையில் ஜிஎஸ்டி குறைப்பு செய்யும் முடிவுக்கு பல்வேறு வா்த்தக அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன இந்திய தொழில் கூட்டமைப்பு இயக்குநர் திரு சந்திரஜித் பானர்ஜி கூறுகையில் அரசின் முடிவால் வீட்டுவசதி துறையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் வீடு வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்றும் தெரிவித்தாா் தேசிய ரியல் எஸ்டேட் வளர்ச்சி குழும தலைவர் திரு நிரஞ்சன் ஹீராநந்தினி வரிகுறைப்பு வீடு வாங்குபவா்களுக்கு பெரிய நிவாரணம் அளிப்பதாக கூறியுள்ளார்

ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் திரு ரோகித் கான்சால்வ் இதனை தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் மூன்று பயங்கரவாதிகளை ராணுவ வீரர்கள் சுட்டுக்கொண்றனர் குல்காம் மாவட்டத்தில் துரிகாம் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் காவல்துறை அதிகாரி ஒருவரும் ராணுவ வீரர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் கட்டுக்கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை அதிகாரி டி எஸ் பி அம்மன் தாக்கூர் என்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்

இந்த புதிய ஏற்றுமதி பாதை திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்து அந்நாட்டு அதிபா் திரு அஸ்ரப் காளி பேசுகையில் இந்தியா ஈரான் ஆப்காளிஸ்தான் நாடுகளுக்கிடையே நல்லுறவு நீடித்துவருவதால் சபாகர் துறைமுகம் வழியாக ஏற்றுமதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றார்

பாகிஸ்தான் உதவி இல்வாமலேயே ஆப்கானிஸ்தான் இந்தியாவிற்கிடையே வா்த்தகம் மேற்கொள்ள ஈரான் துறைமுகம் உதவுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் அருணாச்சவப் பிரதேச மாநில அரசு நிரந்தர குடியுரிமைச் சான்றிதழ் தொடர்பாக விவாதிக்க இன்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது இட்டா நகரில் நடைபெறும் இந்தக் கூட்டத்திற்கு அளைத்து சமுதாய அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூட்டத்தில் நிரந்தர குடியுரிமை சான்றிதழ் தொடர்பாக மாநில அரசின் நிலை குறித்து விளக்கப்படும் என்றும் அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தால் ஏற்பட்டுள்ள வன்முறைகள் குறித்து விசாரனை நடத்துவதற்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் மக்கள் அமைதிகாக்க வேண்டுமென்று அவர் கூறியுள்ளார் வங்கதேசத்திலிருந்து துபாய் செல்ல இருந்த விமானத்தை கடத்த முயன்ற ஒருவரை அந்நாட்டு வீரர்கள் சுட்டுக்கொன்றனர் டாக்காவிலிருந்து துபாய்க்கு சென்ற விமானத்தை கடத்த முயன்ற ஆயுதம் தாங்கிய அந்த ம்மநபா பிரதமா் திருமதி ஷேக் அசினாவுடன் தாம் பேச வேண்டும் என்று கூறினாா் அதற்கு ஒப்பு கொள்ளாத ரானுவ வீரர்கள் அவரை கட்டுக்கொன்றனர் இதை தொடர்ந்து சட்டோகிராம் நகரில் விமானம் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டு பயணிகள் பத்திராமாக மீட்கப்பட்டனர் வெனிசுலாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஐ

சபை பொதுச்செயலாளா் திரு ஆன்டனியோ கட்டரஸ் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் அந்நாட்டில் வெளிநாட்டு நிவாரணப்பொருட்களை கொண்டுவருவதற்கு முயன்ற கிளர்ச்சியாளர்கள் மீது ரானுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஐ

பொதுச்செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் இருத்தரப்பினரும் அமைதிகாக்க அவர் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சிகிச்சை வசதிகளை செய்து தருவதற்கு அரசு முன்னுரிமை கொடுத்துவருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் லக்னோவில் தனியார் சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர் துறையில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உத்தரப்பிரதேச நடவடிக்கை குகாதாரத் எடுத்துவருவதாகவும் தெரிவித்தாா் கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை வசதிகள் முழுமையாக கிடைப்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி இடங்களை அதிகரித்துவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மருத்துவத்துறையில் தனியார் மருத்துவமனைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் உத்தரப்பிரதேசத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள குடியரகத் தலைவர் இன்று கான்பூரில் டி எ வி கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க உள்ளார்

புவனேஷ்வரில் திறன் மேம்பாட்டு மையத்ததை தொடங்கி வைத்து அவர் பேசும்போது தரமான கல்வி மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளை அமைத்தால் மட்டுமே புதிய ஒடிசாவின் கனவு நனவாகும் என்று அவர் குறிப்பிட்டா் நாட்டில் உள்ள திறன் மேம்பாட்டு மையங்களை தரம் உயாத்துவதற்கு தமது துறையில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் உதவி வருவதாகவும் திரு பிரதாள் தெரிவித்தாா்

மேலும் ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் என்று கோலாகட் காவல்துறை துணை கண்கானிப்பாளா் தெரிவித்திருக்கிறாா்

இதற்கிடையே சட்ட விரோத மது விற்பனையை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது ஜம்மு காஷ்மீரில் பணி அமாத்தப்பட்டுள்ள மத்திய ஆயுதப்படை வீரர்களுக்கு இடர்கால படிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் உயர்த்தியுள்ளது

உலக கோப்பை துப்பாக்கி கடும் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் சவுத்ரி தங்கம் வென்றுள்ளாா்

இதன் மூலம் அவர் டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார்